இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு ஆண்டிகுவா அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தீன்தயாள் உபாத்யாயா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட முகல் சராய் ரயில் நிலையத்தை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று திறந்து வைத்தார் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் உதவுவதை நோக்கமாகக் கொண்டு இளைஞர்கள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளாா் பீஹாரில் உள்ள சிறுமிகள் காப்பகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சும்பவம் தொடர்பாக முதமைச்சர் திரு நிதிஷ் குமார் பதவி விலகத் தேவையில்லை என்று ஐக்கிய ஜனதாதளம் உறுதிபட தெரிவித்துள்ளது உலக பேட்மிட்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பொருளாதார குற்றத்தில் ஈடுபட்டு தப்பியோடி தற்போது ஆண்டிகுவாவில் குடியுரிமை பெற்று வசித்து வரும் திரு மெகுல் சோக்சியை இந்தியா கொண்டுவருதற்கான ஆவணங்களை மத்திய அரசு அந்நாட்டு அரசிடம் சம்ப்பித்துள்ளது இது தொடா்பாக அதிகாரிகள் குழு மெகுல் சோக்சியை இந்தியா கொண்டு வருவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது முன்னதாக மெகுல் சோக்சியை கைது செய்து காவலில் வைக்கும்படி ஆண்டிகுவா மற்றும் பாா்புடா நிா்வாகத்திடம் இந்திய வெளியுறவுத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது

உத்தரபிரதேச மாநிலத்தில் உள்ள முகல்சராய் ரயில் நிலையம் தீன்தயாள் உபாத்யாயா ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதிய ரயில் நிலையத்தை அம்மாநில முதலமைச்சன் திரு யோகி ஆதித்யநாத் ரயில்வே அமைச்சன் திரு பியூஷ் கோயல் இணையமச்ச் திரு மனோஜ் சின்ஹா ஆகியோா் முன்னிலையில் பிஜேபி தலைவா் திரு அமித் ஷா இன்று திறந்து வைத்தாா் முற்றிலும் பெண்களாலேயே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவை மற்றும் சரக்கு ரயில் சேவையை அவர் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார் நாட்டில் முற்றிலும் பெண்களாலேயே இயக்கப்படும் முதல் சரக்கு ரயில் சேவை இது என்பது குறிப்பிடத்தக்கது மகளிருக்கு எதிரான நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி கடைபிடித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ரியாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிருக்கு சும உரிமை வழங்குவதில் காங்கிரசுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்தார் முன்னதாக ரியாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தோக்ரா மோனார்ச்சின் மகாராஜா பிரதாப் சிங்குக்கு அவர் மரியாதை செலுத்தினார்

பிரகாஷ் ஜவடேகள் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆராய்ச்சியின் தாக்கம் மற்றும் தொழில்நுட்பத் திட்டக் குழுவின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாதிகள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளதை அடுத்து ஜம்முவில் இருந்து அம்நாத் யாத்திரை செல்வதற்கு இன்றும் நாளையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருந்தபோதிலும் பல்தல் மற்றும் பஹல்காம் முகாம்களில் தங்கியிருக்கும் யாத்சிகள்கள் தங்களது யாத்திரையை தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மழை காரணமாக சிமிகாட்டிலிருந்து விமான சேவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

நாட்டில் உள்ள அறிவியல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் கல்வியைக் கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப வளா்ச்சிக்கு உதவிட வேண்டும் என்று குடியரசுத்தலைவர் கேட்டுக்கொண்டார் பின்னா் அங்கிருந்து புறப்பட்டு சென்னை வந்த திரு ராம்நாத் கோவிந்த் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து இன்று கேட்டறிந்தார் சென்னை காவேரி மருத்துவமனையில் திரு கருணாநிதியை சந்தித்ததாகவும் அவரது உடல்நலம் குறித்து குடும்பத்தினரிடம் கேட்டறிந்ததாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடமும் கேட்டறிந்ததாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் திரு கருணாநிதி விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

திருவனந்தபுரத்தில் நாளை நடைபெற உள்ள அம்மாநில சட்டமன்ற வைர விழாவில் பங்கேற்கிறார் உலகத் தரம் வாய்ந்த அண்ணா பல்கலைக் கழகத்தின் நன்மதிப்பை பாதகாக்க வேண்டிய பொறப்பு உயர்கல்வித் துறைக்கு உள்ளதாக திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மறு மதிப்பீடு முறையில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத் துறை பதிவு செய்துள்ள வழக்கை விசாரணை செய்வதற்கு மூத்த ஐ பி எஸ் அதிகாரியை மாநில அரசு நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பல்கலைக் கழகத்தின் மறுமதிப்பீட்டு முறையில் வெளிப்படைத்தன்மைகளை உறுதி இந்த செய்வதற்கான வழிமுறைகளை அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக துணைவேந்தர்கள் குழு ஒன்றினை முதலமைச்சர் ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் பீஹா் மாநிலம் முஸாஃபா்பூரில் உள்ள சிறுமிகள் காப்பகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சும்பவம் தொடர்பாக முதமைச்ச் திரு நிதிஷ் குமார் பதவி விலகத் தேவையில்லை என்று ஐக்கிய ஐனதாதளம் உறுதிபட தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தலைவர்களில் ஒருவரான திரு

தியாகி இச்சுப்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பின்கீழ் விசாரணை நடத்த தயாராக இருப்பதாகக் கூறினார் இவ்வழக்கு தொடா்பாக எதிா்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்து வருவதாக அவா் குற்றம் சாட்டினார்

கிழக்கு ஆஃப்கானிஸ்தானின் பா்வான் மாகாணத்தில் ஆஃப்கானிஸ்தான் ரானுவத்துடன் இணைந்து ரோந்துப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தாலிபள் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக்கொண்டுள்ளது உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பணிகளில் இந்தியா சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதாக ஐ

சபை பாராட்டு தெரிவித்துள்ளது மக்களைப் பாதுகாக்கும் பணியிலும் புதிய சவால்களை எதிர்கொள்வதிலும் இந்திய வீரர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுகிறா்கள் என்று ஐ

சபையின் அமைதி பணிகளுக்கான இணைச் செயலாளர் திரு ஜீன் பியர்ரே லாக்ராய்ஸ் கூறியுள்ளார்

செய்திப்பிரிவு தயாரித்து வருகிறது அமைதிப்பணியில் ஈடுபட்டு தியாகம் புரிந்த நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்தப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் இன்று கக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது

இதனையடுத்து அந்நாட்டில் வசிக்கும் மக்களுக்கு சுனாமி எச்சிக்கை விடப்பட்டுள்ளது மக்கள் கடற்கரையை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார்

ஃபிஜியில் நடைபெற்ற சா்வதேச கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் ககன்ஜீத் புல்லா் பட்டம் வென்றார் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் ஆஸ்திரேலியாவிள் ஆண்டனி குவாயில் ஐ வென்றார் புல்லா் கைப்பற்றும் முதல் ஐரோப்பிய பட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடத்தை பிடித்துள்ளார்